நாளைநடைபெறுகின்றன

சதவீதவாக்குகள் பதிவாகியுள்ளன

மையம் கொண்டுள்ளகஜாபுயல் மேலும் வலுவடைந்துவியாழக்கிழமைகரையைக் கடக்க்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நாளைதொடங்குகின்றன

உத்திரபிரதேசமாநிலத்தில் தமதுசொந்ததொகுதியானவாரணாசியில் கங்கைநதியில் நீர்வழிப் போக்குவரத்திற்கானமுனையத்தையும் இரண்டுதேசியநெடுஞ்சாலைகளையும் மக்கள் பயன்பாட்டுக்குதிறந்துவைத்துபிரதமர் உரையாற்றினார் முன்னேற்றத்தின் பலன்கள் இந்தியாவின் ஊரகப்பகுதிகளைசென்றடயவேண்டுமென்றஅடிப்படையில் தமதுஅரசுதிட்டமிட்டு இயங்கிவருவதாகபிரதமா் குறிப்பிட்டார் தமதுசொந்ததொகுதியானவாரணாசியில் தமதுகனவு நனவாகிஉள்ளதாகக் கூறியஅவர் நாட்டன் வளர்ச்சியைதடுப்பதற்குவழியில்லைஎன்றுகுறிப்பிட்டார் உள்நாட்டுநீர்வழிபோக்குவரத்தால் இந்தியா புத்துயிர் பெறும் என்றும் போக்குவரத்துகட்டமைப்பு புதியபரிமாணம் பெறும் என்றும் அவர் கூறினார் இதனால் சுற்றுச்சூழல் மாசுபெருமளவு குறையவாய்ப்புள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

கா்நாடகமுதலமைச்சா் திருஎச் டி குமாரசாமி முன்னாள் முதலமைச்சா் திருஎடியூரப்பா மற்றும் பிஜேபி யின் மூத்ததைவர்கள் அவரதுஉடலுக்குமலாவளையம் வைத்து இறுதி அஞ்சலிசெலுத்தினா்

பின்னா் அங்குள்ளதேசியகல்லூரிமைதானத்தில் வைக்கப்படும் அவரதஉடல் நாளைபிற்பகல் ஒருமணிஅளவில் தகனம் செய்யப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது அனந்தகுமாின் மறைவையொட்டிகா்நாடகஅரசு இன்றுவிடுமுறைஅறிவித்துள்ளது மூன்றுநாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது அவருக்குமரியாதைசெலுத்தும் விதமாகதேசியக்கொடிஅரைக்கம்பதில் பறக்கவிடப்படும் என்றுமத்தியஅரசுஅறிவித்துள்ளது அனந்தகுமாரின் மறைவுக்குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசுதுணத்தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதம் ் திருநரேந்திரமோடி மத்தியஅமைச்சர்கள் பல்வேறுமாநிலமுதலமைச்சர்கள் எதிர்க்கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டபலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

அனந்தகுமார் அரசியலிலும் பொதுசேவையிலும் ஈடுபட்டுஅயராதுஉழைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மத்திய இணைஅமைச்சா் திருபொன் ராதாகிருஷ்ணன் மிகவும் விவேகமாகவும் துடிப்புடனும் செயல்படக்கூடியஅவரின் மறைவு ஈடு செய்யமுடியாதபேரிழப்பாகும் என்றுதமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளா் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் பிஜேபிமாநிலதலைவர் திருமதிதமிழிசைசௌந்தர்ராஜன் உள்ளிட்டோரும் அனந்தகுமாரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதம் ் திருநரேந்திரமோடிதலைமையிலானமத்தியஅரசுவேளாண் உற்பத்தியையும் விவசாயிகளின் வருமானத்தையும் பன்மடங்காகஉயா்த்தநடவடிக்கைமேற்கொண்டுவருவதாகமத்தியவேளாண்துறைஅமைச்சா் திராராதாமோகன்சிங் கூறியுள்ளார்

மாவோயிஸ்ட் அதிகம் உள்ள இந்ததொகுதிகளில் ஆதிக்கம் அசம்பாவிதங்கள் ஏதமின்றிவாக்குப்பதிவு அமைதியாகநடைபெற்றதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மத்தியபிரதேசும் மற்றும் மிசோராம் மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவேட்புமலுக்கள் இன்றுபரிசீலனைக்குஎடுத்துக் கொள்ளப்பட்டன தேசியஜலிபரப்பு தினம் இன்றுகொண்டாடப்பட்டது

இலங்கையில் நாடாளுமன்றத்தைஅதிபர் திருமைதிரிபாலசிறிசேனாகலைத்ததைஎதிர்த்து எதிர்க்கட்சிகள் அந்நாட்டுஉச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தமனுக்கள் நாளைவிசாரணைக்குடுத்துக் கொள்ளப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த புயல் மணிக்குபத்துகிலோமீட்டர் வேகத்தில் தெற்குதென்மேற்குதிசையில் நகர்ந்துவருவதாகவும் அதுகூறியுள்ளது இது மேலும் வலுவடைந்துநாகை பாம்பனுக்கு இடையேவரும் வியாழக்கிழமைமுற்பகல் கரையைக் கடக்கக்கூடும் என்றும் சென்னைவாளிலைஆய்வு மையதுணைத்தலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்தகூட்டத்தில் மாநிலஅமைச்சர்கள் உயரதிகாரிகள் பலரும் கலந்துகொண்டனர்

புயல் கஐா பாதிப்புகளைகுறைப்பதற்குமாநிலஅரசுதக்கநடவடிக்கைகளைஎடுக்கவேண்டுமென்றுபாமகநிறுவனா் மருத்துவர் ச ராமதாசுவலியுறுத்தியுள்ளார்

குறிப்பாகதாழ்வானபகுதிகளில் வாழும் மக்களைபாதுகாப்பாகவெளியேற்றி உயிரிழப்புகளைதவிர்க்கவேண்டுமென்றுஅவர் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவையில் உள்ளதமிழகவேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகடாக்டர் என் குமாரைநியமித்து ஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் உத்தரவிட்டுள்ளார்

இந்நிகழ்ச்சியையொட்டிபக்தர்களுக்குத் அடிப்படைவசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகமாவட்டஆட்சியர் திருசந்தீப் நந்தூரிதெரிவித்துள்ளார்

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஹாங்காங்கின் வாங்விங் கிவின்செட்டைஎதிர்த்துஆடுகிறார் எச் எஸ் பிரணாய் சுமீர் வர்மா சாய் பிரணீத் சாத்விக் சாய்ராஜ் மனுஅட்ரி சுமித்ரெட்டி அஸ்வினிபொன்னப்பா சிக்கிரெட்டிஆகியோரும் விளயொடுகின்றனர்